கள்நாடக மாநில முதலமைச்சா் திரு பி எஸ் எடியூரப்பா இன்று மாலை பதவியேற்கிறாா் இந்தியாவுக்கு எதிரான சக்திகளுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து உதவுமானால் துல்லிய தாக்குதல் நடவடிக்கைகள் தொடரும் என்று ரானுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் எச்சரித்திருக்கிறாா

அஸ்ஸாம் பீகார் மாநிலங்களில் வெள்ள நிலைமை மோசமடைந்துள்ளது ஜப்பான் ஒப்பன் பேட்மின்டன் போட்டியின் அரை இறுதி ஆட்டதிற்கு இந்தியாவின் சாய்பிரனீத் முன்னேறியுள்ளார்

இன்றுகாலை மாநில ஆளுநர் திரு வஜபாய் வாலாவை சந்தித்து பேசிய பின் செய்தியாளர்களிடம் திரு எடியூரப்பா இதனைத் தெரிவித்தாா் முன்னதாக கா்நாடகத்தில் பிஜேபி ஆட்சி அமைப்பது குறித்து கட்சித் தலைமையிடம் அனுமதி கோருவதற்கான ஆலோசனை புதுதில்லியில் நடைபெற்றது இந்நிலையில் ஒரு திசர் திருப்பமாக திரு எடியூரப்பா தாம் முதலமைச்சராக பதவியேற்கப் போவதாக அறிவித்தார் சுட்டமன்றத்தில் தாம் எதிர்க்கட்சித் தலைவராக இருப்பதால் சுட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்க தனியாக கூட்டம் அவசியம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் மத்திய அரசும் இந்திய ராணுவமும் மேற்கொண்டுள்ள மாறுபட்ட யுக்தி பாகிஸ்தானுக்கு தெளிவான எச்சிக்கையாக அமைந்துள்ளது என்று ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் தெரிவித்தள்ளார் இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல்கள் பற்றி குறிப்பிட்ட அவர் இந்தியாவுக்கு எதிரான கக்திகளுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளிக்குமானால் இத்தகைய துல்லிய தாக்குதல் தொடரும் என்று கூறினார் கார்கில் போர் நடந்த ட்டிராஸ் பகுதியில் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இந்தியா சந்திக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு சவால்கள் பற்றி குறிப்பிட்டாா் ஒருங்கிணைந்த போர் தொடர்பான குழு தற்போதைய தேவை என்றும் அவர் கூறினார் சீனாவைப் பொறுத்தவரை அந்நாட்டின் பிரதமர் திரு ஊஹான் அதிபர் திரு ஜி ஜிய் பிங் ஆகியோருடன் பிரதமா் திரு நரேந்திரமோடி நடத்திய பேச்சுக்களுக்குப் பின்னா் சீன ரானுவத்துக்கு தெளிவாள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் இதள் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வுகாண வாய்ப்பு உருவாகியுள்ளது என்றும் ஜெனரல் பிபின்ராவத் தெரிவித்தாா் கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் இருபதாம் ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இந்த நாள் நினைவு கூருவோம் கொண்டாடுவோம் புதுப்பிப்போம் என்பது இந்த ஆண்டின் கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது தலைவரும் முப்படைகளின் தலைவருமான திரு ராம்நாத் கோவிந்த் ஸ்ரீநகரில் உள்ள குடியரசு ரானுவ தலைமையகத்தில் போர் நினைவு சின்னத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினாா் முன்னதாக கார்கில் போர் நடந்த ட்டிராஸ் பகுதியில் குடியரசுத் தலைவர் அஞ்சலி செலுத்துவதாக இருந்தது ஆனால் மோசமான பருவநிலை காரணமாக அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது அவருக்குப் பதிவாக முப்படைகளின் தலைவா்கள் ட்டிராஸ் பகுதியில் அஞ்சலி செலுத்தினா் பாதுகாப்புத்துறை அளமச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் உள்ள ரானுவ வீரர்கள் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்

இந்நாளையொட்டி தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் உச்சிபுளியில் உள்ள கடற்படை விமான தளத்தை பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளது கார்கில் போர் வெற்றி தொடர்பான பாதுகாப்பு அமைச்சகத்தின் காணொலி காட்சி யூ டியூப்பில் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு படை வீரர்களின் வீரம் மற்றும் தியாகம் ஆகியவற்றை எடுத்துரைக்கும் வகையில் இந்த காணொலி உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இஸ்லாமிய மகளிர் திருமண உரிமை பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது

இந்த மசோதா எந்த குறிப்பிட்ட மதத்திற்கும் சமுதாயத்திற்கும் எதிரானது அல்ல என்று குறிப்பிட்ட அவர்அரசியல் கண்ணோட்டத்துடன் இதனை அனுக வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் சந்திரனின் தென்துருவப் பகுதியில் இறங்குவதற்காக செலுத்தப்பட்ட சந்த்ரயான் இரண்டின் புவிவட்டப்பாதை இன்று மேலும் அதிகரிக்கப்பட்டது

பிரதமரின் நகர்ப்புற வீடுவசதி திட்டத்தின்கீழ் கூடுதலாக ஒரு லட்சத்து நாற்பாயிரம் வீடுகளை கட்ட மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அங்கீகாரம் அளித்தல் மற்றும் கண்காணிப்புக் குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியது

நாடாளுமன்றத்தின் நடப்பு கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

கடந்த மாதம் ஏழாம் தேதி தொடங்கிய இந்த கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடைவதாக இருந்த நிலையில் தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது பீகார் மாநிலத்தில் தொடர்ந்து மழை காரணமாக தர்பங்கா சீதாமாரி மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது அங்குள்ள பங்மதி அத்வாரா நதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பகுதிகளையும் சூழ்ந்துள்ளது அத்வாரா நதியில் அபாய அளவைக்காட்டிலும் மூன்றரை மீட்டர் உயரத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஒடுகிறது கோஷி மகாநந்தா நதிகளிலும் வெள்ளப்பெருக்கு காரணமாக நீாமட்டம் உயரும் அபாயம் உள்ளதாக மத்திய நீர்வள ஆணையம் எச்சரித்துள்ளது வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பபான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுக்கள் மக்களுக்குத் தேவையான அத்தியாவசியப் பொருட்களை விநியோகித்து வருகின்றனர் இரண்டு ஹெலிகாப்டர்களும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன

அஸ்ஸாம் மாநிலத்தின் கீழ் பகுதியில் வெள்ள நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது பூட்டாளில் உள்ள குரிஸு அணை திறக்கப்பட்டதால் பார்பெட்டா பக்ஸா ஆகிய பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது என்றும் அஸ்ஸாம் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைமை நீாவாக அதிகாரி அருணா ரஜோரியா கூறியுள்ளாா் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பேரிடர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த வெள்ள நிலவரம் கண்டு மக்கள் பீதியடைய வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

எஞ்சிய இந்தியர்களையும் விடுதலை செய்வதற்கு அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்